புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன

மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

பள்ளிகல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது

நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் இந்தியாவை ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட நாடாக மாற்ற தமது தலைமையிலான அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்ற பிரதமர் ரியாத்தில் அந்நாட்டின் மன்னர் திரு சல்மான் பின் அப்துல் அலீஸ் மற்றும் பட்டத்து இளவரசர் திரு முகமது பின் சல்மான் உள்ளிட்ட தலைவர்களுடன் நேற்று பேச்சுக்கள் நடத்தினார் இருநாட்டு குழுக்கள் அளவிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது

மேலும் முக்கியப் பிரச்னைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட ஏதுவாக இருநாடுகளிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு கவுன்சில் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது பின்னர் வருங்கால முதலீட்டுக்கான முன் முயற்சிகள் குறித்த மாநாட்டில் பேசிய பிரதமர் ஐ நா சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றார் உலக நாடுகள் அனைத்தும் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் சவுதி அரேபியாவில் தமது பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் தாயம் திரும்பினார் சுட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்வதில் இந்திய காவல் பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று தம்மை சந்தித்த இந்திய காவல் பணி பயிற்சி அதிகாரிகளிடையே பேசிய அவர் ஜனநாயக அரசியலில் சுட்டத்தின் ஆட்சி அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது என்றார் குடிமக்கள் அனைவரும் சமமானவர்கள் என்பதை சட்டத்தின் ஆட்சி தான் உறுதி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுட்டவிதிமுறைகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க இந்திய காவல் பணி அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதோடு சாதாரண மக்களும் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற உணர்வை பெறும் வகையில் பணியாற்ற வேண்டும் எனவும் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டார் ரயில்வேத்துறையில் பயணக் கட்டணம் அல்லாத பிற வகை வருவாயை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ்கோயல் வலியுறுத்தியுள்ளார் ஜெய்ப்பூரில் ரயில்வே உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் சரக்கு கட்டண வருவாயை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு பணிகளில் புதுமையைப் புகுத்தமாறும் கேட்டுக் கொண்டார் பயனிகள் எதிர்கொள்ளும் பிரச்னைகளுக்கு தீர்வு காண்பதில் முனைப்புடன் செயல்படுமாறும் அவர் அறிவுறுத்தினார்

டோக்கியோவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கணைகள் முழு அளவிலான பயிற்சிகளுடன் பங்கேற்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இருப்பதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜுஜு கூறியுள்ளார்

புதிய கல்விக் கொள்கையில் பாடத்திட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக விளையாட்டு மாற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தின் உதகமண்டலத்தில் அதி உயர் பகுதி விளையாட்டு மையம் அமைப்பதற்கான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு கிரண் ரிஜுஜு தெரிவித்தார் உலக சிக்கன நாள் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது இதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தியில் இன்றைய சேமிப்பு நாளைய வாழ்வின் பாதுகாப்பு என்பதை கருத்தில் கொண்டு மக்கள் தங்களது வருமானத்தின் ஒரு பகுதியை எதிர்காலத் தேவைக்காக சேமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் அஞ்சலக சிறு சேமிப்பு திட்டங்களில் முதவீடு செய்வதன் மூலம் தங்களது பணத்தை பாதுகாப்பதோடு அதிக வட்டியும் பெறலாம் என்று அவர் கூறியுள்ளார்

இதைபொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மரியாதை செலுத்தவுள்ளனர் முன்னதாக நேற்று மதுரையிலிருந்து பசும்பொன் வரையிலான ஜோதி ஒட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசு மருத்துவர்கள் அனைவரும் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

மேலும் தற்போது மழைக்காலம் என்பதால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டும் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் பாதிக்கப்படாமல் இருக்கவும் மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் போராட்டம் தொடருமேயானால் பொதுமக்களின் நலனை பாதுகாக்கத் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு உறுதியோடு மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் பள்ளி வளாகங்களில் பயன்பாடு இல்லாத ஆழ்துளை கிணறுகள் நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளதை உறுதி செய்யுமாறு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அனைத்து மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் பள்ளி வளாகங்களில் ஆழ்துளை கிணறுகள் இருந்தால் அவை பாதுகாப்பாக உள்ளனவா என்பதை ஆய்வு செய்யுமாறு தெரிவித்துள்ளார் மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உள்ள திறந்த நிலை கிணறுகள் தண்ணீர் தொட்டிகள் மற்றும் இடிந்து விழும் நிலையில் உள்ள கட்டடங்களை உடனே அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் ஆபத்தான நிலையில் உள்ள உயர் அழுத்த மின் கம்பங்கள் மற்றும் மின் கம்பிகளை உடனடியாக அகற்றுவதுடள் தலைமை ஆசிரியர்கள் அவ்வப்போது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் வாயிலாக மாணவர்களின் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளை விவாதித்து அதன் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதனிடையே சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு முதல் மழை பெய்து வருகிறது கனம்ழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இரவு முழுவதும் பெய்த கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பனிமூட்டத்துடன் கூடிய பனி மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் வெளியே வர முடியாமல் விடுதிகளிலேயே முடங்கியுள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலைகுதிகளில் பெய்யும் கனமழையால் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சுற்றுவா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை பகுதியில் மழையின்போது மின்சாரம் தாக்கியதில் மூன்று இளைஞர்கள் உயிரிழந்தனர்

இருவரிச் செய்திகள் பாகிஸ்தான் சிறையில் உள்ள இந்தியர் குல்பூஷன் ஜாதவின் மரண தண்டனையை நிறுத்தி வைத்து சர்வதேச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் தணிந்துள்ளதாக சர்வதேச நீதிமன்றத்தின் தலைவர் திரு அப்துல்காவி யூசுப் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் தமது கட்சி நடுநிலை வகிக்கும் என அந்நாட்டின் வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் திரு

விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார்

மேற்குவங்கத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் கூட்டு பிரச்சாரம் மற்றும் போராட்டங்கள் நடத்துவது குறித்து காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திட்டமிட்டுள்ளது வங்கி வாடிக்கையாளர்களுக்கான கண்காட்சி மற்றும் விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஜெர்மனி ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ராகுல் பரத்வாஜ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது